பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து துறையில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் முன் வர வேண்டும் பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் வலியுறுத்தல்

சுரேஷ் பிரபு அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் புதிய தொழில் தொடங்குவது தொடர்பாக இந்தோ கனடா நாட்டு வர்த்தக சபையினர் முதலமைச்சர் திரு நாராயணசாமியை இன்று சந்தித்தனர்

அரசு முறைப் பயணமாக சௌதி அரேபிய இளவரசர் முகமது பின்சல்மான் இந்தியா வந்துள்ளார் இன்று அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுடெல்லியில் சந்தித்து இரு தரப்பு மேம்பாடு குறித்து ஆலோசனை நடத்தினார் இதை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார துறையில் இரு நாடுகளும் மேலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளில் ஈடுபட முடிவு செய்திருப்பதாக கூறினார் காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடந்த காட்டுமிராண்டித்தனமான தீவிரவாத தாக்குதலை குறிப்பிட்ட பிரதமர் இந்த விஷயத்தில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் மீது அழுத்தம் கொடுப்பது இந்தியாவும் அவசியம் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளதாகக் கூறினார் தீவிரவாதிகளின் உள்கட்டமைப்பயை ஒடுக்குவதோடு மற்றும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது மிகவும் அவசியம் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய சௌதி அரேபிய இளவரசர் திரு முகமது பின்சல்மான் தீவிரவாத்த்தை எதிர்கொள்ள புலனாய்வுத் தகவல்களை பரிமாறிக்கொள்வது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியாவுடன் இணைந்து மேற்கொள்ளப்போவதாக உறுதி அளித்தார் மேலும் இளவரசரின் வருகையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி விமானநிலையத்திற்கு நேரில் சென்று அவரை வரவேற்றது சௌதிஅரேபியா மீது இந்தியா கொண்டுள்ள ஆழ்ந்த நட்புறவை வெளிப்படுத்துவதாக உள்ளதுஎன்று நோக்கர்கள் கருதுகின்றனர் உள்துறை புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானை ராஜாங்க ரீதியாக தனிமைப்படுத்தும் பொருட்டு அந்நாட்டுடன் எந்த வித ஆவணங்கள் மற்றும் சான்றுகளை பரிமாரிக்கொள்ளப் போவதில்லை என்று உள்துறை அமைச்சகம் முடிவுசெய்துள்ளது பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் திரு அஜய்பிசாரியா உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் செயலர் திரு ராஜூவ் கவ்பா மற்றும் அதிகாரிகளை சந்தித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நிர்மலா சீத்தாராமன் பாதுகாப்பு மற்றும் விமானபோக்குவரத்து துறையில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் என்று பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் வலியுறுத்தினார்

சுரேஷ் பிரபு கூறினார் பெங்களுருவில் ஏரோ இண்டியா விமான கண்காட்சியின் துவக்க நிகழச்சியில் பேசிய அவர் உள்நாட்டிலேயே விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் கைகோர்க்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார்

விமான சரக்கு போக்குவரத்து கொள்கை குறித்தும் அவர்சுட்டிக்காட்டினார் தேர்தல் நாடாளுமன்றத் தேர்தல் நெருங்கிவரும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது தமிழக களத்தில் அதிமுக கூட்டணித் தொடர்பான தகவல்கள் நேற்று வெளியாகி உள்ளன பாஜகபாமக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட நிலையில் மேலும் சில அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடந்துவருவதாக அதிமுக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கூட்டணி தொடர்பாக தேமுதிக நிர்வாகிககள் அவசர கூட்டம் இன்று நடைபெற்றது மத்திய அமைச்சர் திரு பியுஷ் கோயலின் சந்திப்பு குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக கூட்டணி தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடுக்கி விட்டுள்ளன நேற்று புதுடெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை திமுக தலைவர்கள் சந்தித்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தினர் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு முகில் வாஸ்னிக் இன்று மாலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் திரு முகா ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக தமிழக காங்கிகிரஸ் தலைவர் திரு அழகிரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஆகியோர் சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் இதை அடுத்து திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று இன்று இரவுக்குள் தெரியவரும் என்று பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது

நிரஞ்சன் மார்டி உத்தரவிட்டுள்ளார் மூத்த அதிகாரிகள் திரு காந்திராஜன் திரு லட்சுமி பிரசாத் திரு

பாலியல் புகார் தமிழக காவல்துறை ஐஜி முருகன் மீது பெண்காவல் கண்காணிப்பாளர் அளித்த புகார் தொடர்பாக தனிநீதிபதியின பரிந்துரைக்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தடை விதித்துள்ளது இந்த புகார் குறித்து சிபிசிஐடி விசாரிக்கலாம் என்றும் துறைரீதியான விசாரணை நடத்தலாம் என்றும் தனிநீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதற்கு தடைவிதித்துள்ள அமர்வு தன்மீதான வழக்கு தொடர்பான செய்திகளை வெளியிட தடைவிதிக்க கோரிய ஐஜி முருகனின் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது

அன்பழகன் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தடையாக இருப்பதாவும் அவரை திரும்ப்பெறக் கோரியும் வலியுறுத்தி முதலமைச்சர் திரு

அன்பழகன் வலியுத்தினார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக கூறி நடத்தப்பட்ட போராட்டத்தை அரசு சார்பாக நடத்தாமல் தேர்தலை மனதில் கொண்டு அரசியல் போராட்டமாக திரு நாராயணசாமி மாற்றி விட்டார் என்று அவர் குற்றம் சாட்டினார் இதில் பங்கேற்க அதிமுகவிற்க அழைப்பு இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மீது கொடுக்கப்பட்ட உரிமை மீறல் கடிதம் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அது உரிமை மீறல் குழுவிற்கு கூட அனுப்ப பட வில்லை என்று மேலும் கூறினார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுக தலைமையிலேயே தேர்தல் கூட்டணி அமையும் என்றும் பாஜக பாமக தவிர என் ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நியமனம் தேசிய ஊரக சுகாதார திட்டம் மற்றும் ஆயுஷ்மான்பாரத் திட்டத்திற்கு தொடர்பு அதிகாரியாக புதுச்சேரி சுகாதாரத்துறையைச் சேர்ந்த டாக்டர் மோகன் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதை தொடர்ந்து அவர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்போது அரசின் திட்டங்களை உரிய காலத்தோடு செயல்படுத்தவும் அவற்றின் பலன்கள் ஏழை எளிய மக்களை நேரடியாக சென்றடையும் மாற செயல்பட வேண்டும் என்று டாக்டர் கிரண்பேடி அறிவுறுத்தினார்

பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து துறையில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் முன் வர வேண்டும் பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் வலியுறுத்தல்

சுரேஷ் பிரபு அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் புதிய தொழில் தொடங்குவது தொடர்பாக இந்தோ கனடா நாட்டு வர்த்தக சபையினர் முதலமைச்சர் திரு நாராயணசாமியை இன்று சந்தித்தனர்